தடுப்பூசிகள் இந்திர தனுஷ் திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார்

புதுவையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவது இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது

ஊட்டச்சத்தும் ஆரோக்கியமான குழந்தைப் பருவமுமே புதிய பாரதத்தின் அடித்தளமாகும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் அவர் இன்று உத்தரபிரதேச மாநிலம் பிருந்தாவனில் அக்ஷ்யபாத்திரா மதிய உணவு அறக்கட்டளையின் இலச்சினையை வெளியிட்டுப் பேசுகையில் இதைத் தெரிவித்தார் மத்திய அரசு ஊட்டச்சத்து தடுப்பூசி மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் ஆகியவற்றுக்கு தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் இந்திரதனுஷ் இயக்கம் ஸ்வச்பாரத் இயக்கம் ஆகியவற்றின் மூலம் முன்னுரிமை வழங்கி செயல்படுவதாக கூறினார் நாட்டில் உள்ள அனைத்து தாய் மற்றும் சேய்க்கு தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தின் மூலம் பலன் கிடைக்கும் என்றும் இதன் மூலம் பல உயிர்கள் காப்பாற்றப்படும் என்றும் பிரதமர் கூறினார்

உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர் நலனைப் பாதுகாக்கும் வகையில் பெட்ரோலியப் பொருட்கள் மற்றும் எரிவாயுவின் விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர்களுக்கான இட ஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற மறுஆய்வு மனுவை உச்ச நீதிமன்றம் நிராகரித்தால் மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வரும் என்று மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் கூறியுள்ளார் மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தில் அவர் இதைத் தெரிவித்தார்

வைக்கப்பட்டது

இதையடுத்து அவை நாள் முழுவதற்கும் ஒத்தி வைக்கப்பட்டது மக்களவையில் நடைபெற்ற பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய அஇஅதிமுக உறுப்பினரும் மக்களவை துணைத் தலைவருமான திரு தம்பிதுரை மத்திய அரசின் வரவு செலவுத் திட்டம் மாநிலங்களை பாதிப்பதாக உள்ளது என்று கூறினார் ஜிஎஸ்டி பணமதிப்பு இழப்பு போன்ற நடவடிக்கைகளால் சிறு குறு தொழில்கள் பாதிக்கப்பட்டு உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் வேலையில்லாத் திண்டாட்டம் குறையவில்லை என்றும் அவர் தமது உரையில் குறிப்பிட்டார் நாட்டின் வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் வகையில் குறைந்தபட்ச பொதுத் திட்டம் ஒன்றுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒப்புக் கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையாநாயுடு கூறியுள்ளார் பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாடாளுமன்றமும் மாநில சட்டப் பேரவைகளும் சுமுகமாக நடைபெற உதவிடும் வகையில் அரசியல் கட்சிகள் விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்

விவசாயிகள் நலன் வறுமை ஒழிப்பு எழுத்தறிவித்தல் ஆகிய முக்கிய திட்டங்களை நன்கு செயல்படுத்த அரசியல் கட்சிகள் தகுந்த கொள்கைகளை ஒருமித்த கருத்து மூலம் எட்ட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் கேட்டுக் கொண்டார் நமது நாடு பொருளாதார வளர்ச்சியில் மிக வேகமாக முன்னேறி வருவதாகவும் அவர் கூறினார்

வீடு கட்டும் தொழில்நுட்பத்தில் புதிய மாற்றங்களை கொண்டு வர இந்த திட்டம் வகை செய்கிறது இத்திட்டத்தின் கீழ் தகுந்த இடங்களை தெரிவு செய்யும் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மதிப்பீடுகள் வழங்கப்படும் என்றும் அதன் அடிப்படையில் அவற்றுக்கு பிரதான் மந்திரி ஆவாஜ் யோஜனா திட்டத்தின்படி வீடுகள் கட்ட நிதி உதவி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது

பழனிச்சாமி அறிவித்துள்ளார்

பல மாவட்டங்களில் கஜா புயலின் தாக்கத்தினாலும் பருவமழை பொய்த்ததனால் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாகவும் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டு உள்ளதைக் கருத்தில் கொண்டு இத்திட்டம் அறிவிக்கப்படுவதாக அவர் கூறினார் தமிழகம் முழுவதும் வறுமைக் கோட்டிற்கு கீழே உள்ள ஏழைகள் விவசாயத் தொழிலாளர்கள் மீன்பிடித் தொழிலாளர்கள் கட்டுமானத் தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுள்ள ஏழை மக்களின் குடும்பங்களுக்கு இந்த சிறப்பு நிதி உதவி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார்

இந்த நிதி உதவி சரியான நேரத்தில் வழங்கப்படும் மிகத் தேவையான உதவி என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தை நீட்டித்து ஏழை எளிய குடும்பங்களுக்கு மாதாமாதம் இந்த நிதி உதவி அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் புதுவையில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலை கவசம் அணிவதும் காரில் செல்வோர் சீட் பெல்ட் அணிவதும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது சாலை விபத்துக்களில் இறப்போரில் பெரும்பான்மையோர் தலையில் அடிபட்டே இறப்பதால் தலைக்கவசம் கட்டாயமாக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து இது இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இன்று முதல் கட்டாய தலைக்கவசம் அமலுக்கு வந்த போதிலும் பெரும்பாலான இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் இன்றியே சென்றனர் காவல்துறையினர் அவர்களை நிறுத்தி தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறத்தினர்

தலைக்கவசம் இன்றி பயணித்த வாகன ஒட்டிகளை எச்சரித்த அவர் ஆட்டோக்களில் அதிக நபர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ ஓட்டுநர்களையும் அதைத் தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டார் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற சட்டத்தை அமல்படுத்துவதில் எந்த சமரசத்திற்கும் இடமில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் கட்டாய தலைக்கவச சட்டத்தை காவல்துறை அமல்படுத்த வேண்டும் என்று முதல்மைச்சர் திரு நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் சட்டத்தை அமல்படுத்துவதில் அரசியல் குறுக்கீடுகள் இருக்கக்கூடாது என்று துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார்

காரைக்கால் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் இன்று காலை விமரிசையாக நடைபெற்றது

கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இந்தக் கோவிலில் சுமார் ஒரு கோடி ருபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன

இன்று காலை ராஜகோபுரம் தர்பாரண்யேஸ்வரர் சனிஸ்வரபகவான் உள்ளிட்ட அனைத்து கோபுரங்களிலும் உள்ள கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது

இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காரைக்காலுக்கு இன்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டிருந்தது காவல்துறை விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது புதுவை மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து காரைக்காலுக்கு சிறப்பு பேருந்துகள் இன்று இயக்கப்பட்டன புதுவையில் வரும் மார்ச் மாதம் முதல் தேதியில் இருந்து பிளாஸ்டிக் பொருட்கள் மீது விதிக்கப்பட உள்ள தடை அவரச அவசரமாக எடுக்கப்பட்ட முடிவு என்று பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பிளாஸ்டிக் பொருட்கள் மீது தடை விதிப்பது குறித்து புதுவை அரசு யாருடனும் கலந்து ஆலோசிக்கவில்லை என்று இந்த சங்கத்தின் தலைவர் திரு பாபு தெரிவித்துள்ளார் புதுவையில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த அவர் பிளாஸ்டிக் பொருட்கள் மீது தடை விதிப்பது குறித்து முதலமைச்சர் சம்பந்தப்பட்டவர்களுடன் மீது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கூறினார்

சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் நினைவு தினம் இன்று புதுவையில் அனுசரிக்கப்பட்டது வெங்கடசுப்பா ரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள அன்னாரது சிலைக்கு வருவாய்த் துறை அமைச்சர் திரு எம்ஓஎச் ஷாஜகான் மற்றும் அரசு அதிகாரிகள் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர்